ஜாஹிர் முசாவின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார்

அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

பணிக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

இந்த இயக்கத்தின் தலைவர் ஜாஹிர் முசா டிரால் பகுதியில் நடைபெற்ற சண்டையில் சுட்டுக்கொல்லப்பட்டார் என்றும் அவரது மகனே அப்துல் அமித் லெஹாரி என்பதும் தெரியவந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மற்ற இரண்டு தீவிரவாதிகளும் ஜூனைத் ரஷீத் மற்றும் நவீத் தாக் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது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

பிஎஸ்என்எல் எம் டி என் எல் நிறுவனங்களுக்கு புத்துயிர் அளிப்பதற்கும் அவற்றை இணைப்பதற்கும் கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

அஜர்பைஜானில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள அணிசேரா நாடுகள் உச்சிமாநாட்டில் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு கலந்துகொள்கிறது இந்த மாநாட்டில் தீவிரவாதம் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு எழுந்துள்ள அச்கறுத்தல்கள் ஐநா சீர்திருத்தம் பருவநிலை மாற்றம் பொருளாதார நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படவுள்ளன இந்த மாநாட்டில் உரை நிகழ்த்தும் குடியரகத்துணைத்தலைவர் திரு வெங்க்யா நாயுடு பின்னர் உறுப்புநாடுகளின் தலைவர்களிடையே இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் அடுத்த இரு தினங்களுக்கு குறைந்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குனர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

பிரகாஷ் ஜவ்டேகர் இன்ற தொடங்கி வைத்தார்

இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேக்கர் பனி சிறுத்தைகளை கணக்கெடுக்கும் பணியில் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயவ்படும் என்று கூறினார்

உத்தரப்பிரதேச முன்னாள் அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான டாக்டர் அம்மர் ரிஸ்வி இன்று பிஜேபியில் இணைந்துள்ளார் புதுதில்லியில் பிஜேபி பொதுச்செயவாளர் திரு அருண்சிங் தலைமையில் டாக்டர் அம்மர் ரிஸ்வி கட்சியில் இணைந்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் செயல்களால் ஈர்க்கப்பட்டு பிஜேபியில் இணைந்ததாக தெரிவித்தார் மகாராஷ்டிரா ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைதாகியுள்ள முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு

சிதம்பரம் தில்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார் சியிஐ வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் அளித்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை தொடுத்துள்ள வழக்கில் அவர் சிறையில் உள்ளார்

சுட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கர்நாடக காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவக்குமாருக்கு தில்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்கை விசாரிரத்த நீதிபதி கரேஷ் கெய்த் திரு டி கே சிவக்குமார் சாட்சிகளை கலைக்கக் கூடாது என்றும் தடயங்களை அழிக்கக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்துள்ளார்

குதிரைபேரத்தில் ஈடுபட்டதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருப்பதை அடுத்து அவர்களுக்கு எதிராக வழக்குப்பதிவு செய்யப்பட்டது உத்தரகாண்டில் குடியரசுத்தலைவர் ஆட்சி நடைபெற்றபோது ஹரீஸ் ராவத் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்து காங்கிரசுக்கு வலு சேர்க்க முயன்றதாக கூறப்படுகிறது ஹரீஸ் ராவத்திற்கு எதிராக வழக்குப்பதிவு செய்வதற்கு சிபிஐக்கு உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி அளித்துள்ளது

ஜெய் ஷா செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்

அருண் துமால் பொருளாளராகவும் திரு ஜெயேஷ் ஜா்ஜ் இணை செயவாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் உத்தரகாண்டை சேர்ந்த திரு மகிம் வர்மா புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனயைடுத்து உச்சநீதிமன்றம் நியமித்த நிர்வாகிகள் குழு ராஜினாமா செய்துள்ளது

இப்போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வெல்வது இதுவே முதல்முறையாகும்

கொரியாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்திய அணி வெண்கலப்பதக்கம் வென்றது பாங்காக்கில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் விவேக் ஹர்வீந்தர் ராஜேஷ் ஆகியோரை கொண்ட அணி மலேசியாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது விஜய் ஹசாரே கோப்பைக்காள ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் இறதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது